அறிவித்துள்ளார்

துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

முதன்மை நிர்வாக அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறார் ஹரியானா மாநிலம் ஜின்டு சட்டப்பேரவை தொகுதிஇடைதேர்தல் இன்று நடைபெறுகிறது

இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது

ஊழலுக்கு எதிராக போராடுவதில் தமது அரசு உறழியுடன் உள்ளது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் கேரள மாநிலம் திருக்சூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமா் நாட்டின் வளர்ச்சியில் முட்டுக்கட்டை போடுவதை கைவிட வேண்டுமென்று கேட்டுக்கொண்டாா் மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்றும் அவர் எதிர் கட்சியினருக்கு தெரிவித்தாா் அரசியல் சட்ட நிறுவனங்கள் மீது இந்த கட்சிகளுக்கு மரியாதை இல்லை என்று பிரதமர் கூறினார் கொள்கை ஏதும் இல்லாத இந்த கட்சிகள் மேம்பாடு குறித்த ஆக்கப்பூர்வமான நோக்கங்கள் ஏதும் பெற்றிருக்கவில்லை என்றார் கேரளாவின் கவாச்சாரத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றுள்ளதாகவும் இதற்கு ஐக்கிய ஐஐநாயக முன்னணியே காரணம் என்றும் குற்றம்சாட்டியுள்ளார் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் ஜனநாயகத்திற்கும் எதிராக காங்கிரசும் கம்யூனிஸ்ட்களும் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் முத்தவாக் பிரச்சனைப் போன்றவற்றில் எதிர்கட்சிகள் பல்வேறு நிலைப்பாடுகளை கொண்டிருப்பதிலிருந்து அவா்களுக்கு மகளிா் அதிகாரம் பெருவதில் அக்கறை ஏதும் இல்லை என்பது தெரிய வருகிறது என்று கூறினார் கொச்சியில் பாராத் பெட்ரோலியம் கழகத்தின் ஒருங்கிணைந்த எண்ணெய் கத்திகரிப்பு வளாகத்தை அவர் நாட்டிற்கு அர்பணித்து வைத்தார் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார்

கொச்சியில் இந்திய எண்ணெய் கழகத்தின் சமையல் எரிவாயு சேமிப்பு வசதியை பிரதமர் நாட்டுக்கு அர்பனித்து வைத்தார் முன்னதாக மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் மதுரை மண்டேலா நகரில் நடைபெற்ற இதற்கான விழாவில் அனைவருக்கும் வணக்கம் என்று தமிழில் பேசி தமது உரையை தொடங்கினார்

அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான சிகிச்சை வழங்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார் எய்ம்ஸ் மருத்துவமனையின் சேவைகள் நாட்டில் உள்ள அனைத்துப் பகுதிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

ராஜஸ்தாளில் நான்கு நெடுஞ்சாலைத் திட்டங்களுக்கு மத்திய சாலைப் போக்குவரத்து நெடுஞ்சாலைத் துறை அமைச்சா் திரு நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார் பிகானிர் நான்கு திட்டங்களும் நாகாரில் ஒரு திட்டமும் இதில் அடங்கும்

கோவா மாநிலம் பனாஜியில் மண்டோவி ஆற்றின் குறக்கே மூன்றாவது கம்பி பாலம் அதல் சேதுவை மத்திய சாலைப் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி திறந்து வைத்தார் நேற்று மாலை நடைபெற்ற பாலம் திறப்பு நிகழ்ச்சியில் கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கரின் முன்முயற்சி காரணமாக இந்த பாலம் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

நிகழ்ச்சியில் பேசிய திரு மனோகள் பாரிக்கள் இப்பால பணிகள் குறிப்பிட்ட காலத்தில் முடிவடைந்திருப்பது மகிழ்ச்சி அளித்திருப்பதாக கூறினார் மத்திய அனமச்சர் திரு பழீபாத்நாயக் கோவா பொதுப்பணித் துறை அமைச்சர் திரு ராமகிருஷ்ணா தவாலிக்கா் ஆகியோா் நிகழ்ச்சியில் பங்கேற்றனா் பொதுத்துறை வங்கிகளின் தலைமைச் செயல் அதிகாரிகளை மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் புதுதில்லியில் இன்று சந்தித்துப் பேசுகிறார்

இந்த சந்திப்பின்போது வங்கிகளின் நிதி நிலைமையை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன

அருண் ஜேட்வி சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் அவரது நிதியமைச்சா் பொறுப்பு ரயில்வே அமைச்சா் திரு பியூஷ் கோயலிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குடியரசு தின கொண்டாட்டங்களின் முத்தாய்ப்பாக நடைபெறும் பாசறை திரும்புதல் நிகழ்ச்சிக்கான ஒத்திகை இன்று தில்லியில் நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு நகரின் மத்திய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளனர்

ஹரியானா மாநிலம் ஜின்டு சுட்டப் பேரவையில் இடைத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது

பிஜேபி சார்பில் திரு கிருஷன் மித்தா காங்கிரஸ் சார்பில் திரு ரந்தீப் சிங் சுர்ஜெ வாலா ஐஎன் எல் டி சார்பில் திரு உமீத் சிங் ரீது ஆகியோர் போட்டியிடுகின்றனர்

பாதுகாப்பு பணிகளுக்கென சுமார் மூவாயிரம் காவல் துறையினர் பணியில் ஈடுப்படுத்தப்பட்டுள்ளனர் மேலாண்மை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது

பிரதம் திரு நரேந்திர மோடி நாளை மாணவர்களுடன் நடத்தும் தேர்வுகள் குறித்த விவாதம் நிகழ்ச்சியை திரையிடுமாறு பள்ளிகளுக்கு மகாராஷ்டிர மாநில கல்வித் துறை கேட்டுக்கொண்டுள்ளது இந்த நிகழ்ச்சி டிடி நேஷ்னல் டிடி நியூஸ் டிடி இந்தியா மற்றும் பல்வேறு வலைதளங்களில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் இந்த நிகழ்ச்சியை திரையிடுவது கட்டாயமாக்கப்படவில்லை என்று அம்மாநில கல்வித்துறை கூறியுள்ளது

மகாராஷ்டிராவின் தானே மாவட்டத்தில் மும்ப்ரா என்ற இடத்திலிருந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த ஒரு நபரை அம்மாநில பயங்கரவாத எதிர்ப்பு படைப்பிரிவினர் கைது செய்துள்ளனர்

பொதுமக்கள் கூடும் இடங்களில் நக்க ரசாயணப் பொருட்களை கொண்டு தாக்குதல் நடத்த அவர் திட்டமிட்டிருந்தார் இவர் நீதிமன்றத்தில் ஆஜ்படுத்தும் போது அவரை அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை காவல்துறை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நபரின் வீட்டிலிருந்த மடிக் கணிவி டேப்லட் கணிவி ஹார்டு டிஸ்க் ரூட்டர் பென்டிரைவ் மொபைல் ஃபோன் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர்

இந்தியா நியூஸிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது

இதில் டாஸ் வென்ற நியூசிவாந்து அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது இப்போட்டியில் காயம் காரணமாக தோளிக்கு பதிலாக தினேஷ் கார்த்திக்கும் விஜய் ஷங்கருக்கு பதிலாக ஹர்தீக் பாண்டியவாம் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் நான்காவது போட்டி வரும் வியாழக்கிழமை ஹாமில்டன் நகரில் நடைபெறுகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் இரண்டு ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது